ராணுவத்தை நவீனமயமாக்குவதே மத்திய அரசு முக்கிய நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கார்கில் போரில் உயிர்த்தியாகம் செய்த வீரர்களுக்கு அவர் அஞ்சலி செலுத்தினார்

கொள்கிறார்

அடக்கல் நாட்டப்படுகிறது

ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார்

ஜெய்பால் ரெட்டி இன்று ஹைதராபாதில் காலமானார்

வாரியத்தின் இணைப்பை பெற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு

ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையன்று ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நாட்டின் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து உரையாற்றி வருகிறார் இந்நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள் தூர்தர்ஷனிலும் பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் யூ டியூப் சேனல்களிலும் ஒலிபரப்பாகும்

ரானுவத்தை நவீனமயமாக்குவதை மத்திய அரசு முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் எனவே பாதுகாப்புப் படைக்கு தேவையாள சாதனங்களை உற்பத்தி செய்வதில் கவனம் செலுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார்

முப்படைகளின் கூட்டு நடவடிக்கைகளின் முக்கியத்துவம் குறித்து அவர் விளக்கினார் கடந்த ஐந்து வருடங்களாக ரானுவ வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் நலனுக்காக பல்வேறு முடிவுகளை மத்திய அரசு மேற்கொண்டள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் கார்கில் போரின்போது பாகிஸ்தானின் சதியை இந்தியப்படையினர் வெற்றிகரமாக முறியடித்ததாகக் கூறினார் இது இவ்வொரு இந்தியர்களின் வெற்றி என்று அவர் குறிப்பிட்டார் இந்த வெற்றி நாட்டிற்கு உத்வேகம் அளிப்பதாகக் கூறினார் வருங்கால சந்ததியினருக்காக தங்களது உயிரை வீரர்கள் தியாகம் செய்ததாக கூறினார் கார்கில் போர் வெற்றி நாட்டின் திறனை வெளிப்படுத்தும் அடையாளமாக விளங்குகிறது என்று அவர் தெரிவித்தார் தீவிரவாதம் மற்றும் மறைமுகப்போர் தற்போது சர்வதேச சமுதாயத்திற்கு அச்சறுத்தலாக உள்ளது என்று அவர் கூறினார் போரில் தோற்றவர்கள் அரசியலில் வெற்றிபெறுவதற்காக தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதாக தெரிவித்தார் மனிதநேயத்தின்மீது நப்பிக்கைக்கொண்டுள்ள அனைவரும் பாதுகாப்புப்படையினருக்கு உறுதணையாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார் நாட்டின் பாதுகாப்பை பொறுத்தவரை எந்த ஒரு எதிர்ப்புக்கும் மத்திய அரசு அடிபனியாது என்று அவர் தெரிவித்தார் நாடு பாதுகாப்பாக இருந்தால் மட்டுமே வளர்ச்சியை எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார் குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் மூன்று ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதற்காக இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் செல்கிறார் ஏழு நாட்கள் பயணம் மேற்கொள்ளும் அவர் பெனின் காம்பியா கினியா ஆகிய நாடுகளுக்கு செல்லவுள்ளார்

தலைநகர் போர்ட்டோ நோவில் உள்ள அந்நாட்டு நாடாளுமன்றத்திலும் குடியரகத் தலைவர் உரையாற்றவுள்ளார் இரண்டாம் கட்டமாக புதன்கிழமையன்று தி காம்பியா செல்லும் திரு ராம் நாத் கோவிந்த் அங்கு அந்நாட்டு அதிபர் திரு அடாமா பெரோவை சந்திக்கவுள்ளார் சிறப்பு விருந்தினராக அந்நாட்டு நாடாளுமன்றத்திலும் உரையாற்றவுள்ளார்

போலியோ பாதிப்ப ஒழிப்பதற்கு இணைந்து செயவ்பட்டதுபோல் இதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடவேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் சர்வதேச தினத்தையொட்டி புதுதில்லியில் உள்ள மருத்துவமனையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் ஹெபடிடிஸ் வைரஸுக்கு எதிரான நாடு தழுவிய இயக்கத்தை தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் இந்நோயினால் ஏற்படும் விளைவுகள் அதற்கான தடுப்புகள் ஆகியவை குறித்த விழிப்புணர்வை தங்களது தொகுதி மக்களிடம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விளக்க வேண்டும் என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் ஹெபடிடிஸ் வைரஸுக்கு எதிராக மக்கள் இணைந்து செயல்படவேண்டும் என்று வலியுறுத்தினார் வாளிலை முன்னநிவிப்பு மூலம் பல்வேறு பயன்கள் நாட்டிற்கு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய புவி அறிவியல்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற புவி அறிவியல் துறை அமைச்சக நிறுவன தின விழாவில் பேசிய அவர் வானிலை துறையின் முன்னறிவிப்பு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் உதவிபுரிந்துள்ளதாக தெரிவித்தார்

காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு ஜெய்பால் ரெட்டி ஹைதராபாத்தில் இன்று அதிகாலை காலமானார்

ஆந்திர மாநில சட்டப்பேரவை உறுப்பினராகவும் மக்களவை உறுப்பினராக ஐந்து முறையும் பதவி வகித்துள்ள அவர் இருமுறை மாநிலங்களவை உறுப்பினராகவும் பொறுப்பு வகித்துள்ளார் ஐ கே குஜரால் தலைமையிலாள ஐக்கிய முன்னணி அரசின் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக பனியாற்றியுள்ள ஜெய்பால் ரெட்டி மன்மோகன் சிங் தலைமையிலான காஙகீரஸ் அமைச்சரவையில் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார் நகர்ப்புற மேம்பாடு மற்றும் பெட்ரோலியத்துறை அமைச்சராகவும் பொறுப்பு வகித்துள்ள அவர் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார்

இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா சிறப்பு விருந்தினராகக் கலந்து கொள்கிறார் முன்னணி தொழிலதிபர்கள் பலர் இதில் பங்கேற்கவுள்ளனர் இதுகுறித்து கருத்து தெரிவித்த மாநில தொழில்வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சதீஷ் மஹானா

இதற்கான அறிவிப்பு கடந்த ஆண்டு நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வெளியிடப்பட்டிருந்தது

உறவினர்கள் மற்றும் தமக்கு சொந்தமான சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கு தடைவிதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தலைமறைவு குற்வாளி விஜய் மல்லையா மனு தாக்கல் செய்துள்ளார் கிங்க்ஃபிஷர் விமான நிறுவன வழக்கில் அந்த நிறுவனத்திற்கு சும்மதம் இல்வாத மற்ற சொத்துக்களை பறிமுதல் செய்யக்கூடாது என்று தமது மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளார்

பஸ்ட்ர் மாவட்டத்தில் உள்ள டிரியா வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து மாவட்ட ரிசர்வ் காவல்பளட மற்றும் சிறப்பு காவல்படை ஆகியோர் இணைந்து அப்பகுதியில் தேடுதல் வேட்டையை நடத்தியபோது இச்சும்பவம் நிகழ்ந்ததாக காவல்துறை உயர் அதிகாரி தெரிவித்தார் சண்டிகர் கிரிக்கெட் சங்கம் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் இணைப்பை பெற்றள்ளது இதன் மூலம் சண்டிகளை சேர்ந்த எட்டு வீரர்கள் இந்திய கட்டுப்பாட்டு வாரியம் நடத்தும் போட்டிகளில் விளையாடும் வாய்ட்பு ஏற்பட்டுள்ளது இதனை யூனியன் பிரதேச கிரிக்கெட் வாரியத்தின் தலைவர் திரு சஞ்சய் டாண்டன் தெரிவித்தார் முன்னதாக பஞ்சாப் ஹரியானா என்று இரண்டாக செயல்பட்டு வந்த கிரிக்கெட் வாரியத்தை சண்டிகர் கிரிக்கெட் வாரியமாக உருவாக்குமாறு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கேட்டுக்கொண்டிருந்தது